கடன் பெறும் புதிய திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்துள்ளார் இந்த திட்டத்தை தொழில் அமைப்புகள் வரவேற்றுள்ளன

அரசு பிறப்பித்துள்ளது

இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன

நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரும் பங்கு வகிக்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை பெருமளவுக்கு வேலைவாய்ப்புக்களை உருவாக்கும் துறையாகவும் உள்ளது என்று கூறிய பிரதமர் இந்தத் துறையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கடன் உதவித் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார்

மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் இந்தியாவில் தொழில் தொடங்குவது மிகவும் சுலபமாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார் இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட உலக வங்கியின் தொழில் தொடங்க உகந்த நாடுகளின் தரவரிசைப் பட்டியல் இதற்கு நிருபணமாக திகழ்கிறது என்று திரு மோடி கூறினார் நிலையான பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களின் முன்னேற்றம் அடிப்படையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

பிரதமர் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளால் உலகின் மூன்று பெரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக விரைவில் இந்தியா உருவெடுக்கும் என நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு பிரதமரின் புதிய கடன் உதவித் திட்டம் பெரும் வாய்ப்பாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் வரும் ஆண்டுகளில் அதிவிரைவாக வளரும் நாடாக அது உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார்

சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் தொடங்குவதற்கான பிரதமரின் புதிய கடன் திட்டத்தை பல்வேறு தொழில்துறை அமைப்புகள் வரவேற்றுள்ளன சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை சந்தித்து வரும் வேதனைகள் தொலைநோக்கில் இந்த முயற்சியால் குறையும் என்று அசோச்சாம் பொதுச்செயலாளர் திரு உதய்குமார் வர்மா தெரிவித்துள்ளார்

இந்த நடவடிக்கை மூலம் தொழில் தொடங்க கலபமாக கடன்பெற முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் பல அமைப்புகளும் மத்திய அரசின் இந்த கடன் ஊக்குவிப்பு நடவடிக்கையை பாராட்டியுள்ளன சுலபமாக தொழில் நடத்தும் வகையிலான கம்பெனிகள் திருத்த அவசரச் சுட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது

மத்திய அரசின் இந்த அவசரச் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த ஏற்கெனவே ஒப்புதல் வழங்கியுள்ளார்

இந்த புதிய அவசரச் சுட்டத்தின்படி சிறு நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் பாதியாக குறைக்கப்படும்

குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று பயணம் மேற்கொள்கிறார் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் நிறுவளத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் உத்தரகாண்ட் அரசின் உயர்கல்வி துறையும் ஹரித்துவார் பதஞ்சலி பல்கலைக்கழகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள முதலாவது ஞான விழாவையும் அவர் தொடங்கி வைக்கிறார் கடற்படையினா் மிகுந்த எச்சிக்கையுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் எந்தநேரத்திலும் எந்தவொரு சவாலையும் சந்திக்க தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளாா் புதுதில்லியில் நேற்று கடற்படை தளபதிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்சாா்புடன் ராணுவத் தளவாடங்களை உள்நாட்டிலேயே மேக்கின் இந்தியா திட்டத்தின்கீழ் உற்பத்தி செய்வதற்கு கடற்படையினர் அளித்துவரும் ஆதரவை வரவேற்பதாக கூறினார் கடற்படையை மின்னனு மையமாக்கும் திட்டத்தை சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருவது குறித்தும் திருமதி நிா்மலா சீதாராமன் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டார் சத்தீஷ்கட் மாநில சட்டப்பேரவையின் இரண்டாம் கட்ட தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன

தேர்தல் நாளில் வாக்கு செலுத்த முடியாமல் வெவ்வேறு பணிகளில் உள்ளவர்கள் ஆன் லைன் மூலம் வாக்கு செலுத்தும் முறை முதல் தடவையாக இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது

புதுதில்லியில் பொருளாதார விவகாரத்துறையின் கூடுதல் செயலர் திரு சி எஸ் முகாபத்ரா ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பின் முகமையின் தலைமைப் பிரதிநிதி திரு கட்சுவோ மட்சுமோட்டோ ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உலக கூட்டாண்மை உத்தியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தியாவின் வளர்ச்சியில் ஜிம்பாப்வேயில் உள்ள இந்தியா வம்சாவளியினர் பங்கேற்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் நேற்று ஹராரேயில் இந்திய வம்சாவளியினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜிம்பாப்வேயின் விடுதலைப் போராட்டத்தில் அவர்களது பங்களிப்பை பாராட்டினார் ஜன்தன் யோஜனா முத்ரா கடன் உதவித்திட்டம் திறன் மேம்பாடு தூய்மை இந்தியா போன்ற பல்வேறு சமூகப் பொருளாதார நலத்திட்டங்கள் கடந்த நான்காண்டுகளாக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கையின் காரணமாக இந்தியாவின் சமூகப் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் முன்னதாக ஹாராரே முகாபே சர்வதேச விமான நிலையத்தில் சென்று இறங்கியபோது குடியரசுத் துணைத் தலைவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஐக்கிய அரபு குடியரசுக்கு பயணம் மேற்கொள்பவர்கள் உரிய முன் அனுமதி இல்லாமல் எந்த மருந்தையும் கொண்டு செல்ல அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது அரசின் வலைதளத்தில் உள்ள ஆன் லைன் படிவத்தில் உள்ள விதிமுறையை பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஐக்கிய அரபு குடியரசின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது தடை செய்யப்பட்ட மருந்துகளின் பட்டியல் வலைதளத்தில் இருப்பதாகவும் மருத்துவர்களின் சீட்டு இருந்தாலும் தடை செய்யப்பட்ட மருந்தை அனுமதியின்றி கொண்டு செல்லக் கூடாது எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது வரும் ஜந்தாம் தேதி முதல் ஈரான் மீது மிகக் கடுமையான தடைகள் விதிக்கப்படும் என்று டிரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது அமெரிக்காவின் நிதியமைச்சர் திரு ஸ்டீவன் மிச்சின் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தார் ஈரானின் பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகள் தனிநபர்கள் நிறுவனங்கள் ஆகியவை அமெரிக்காவின் தடை பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறியுள்ளார் இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்சே வுக்கு எதிராக பதவி நீக்கப்பட்ட பிரதமர் திரு ரணில் விக்ரம சிங்கே யின் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒரு பிரிவினர் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளனர் இந்த தீர்மான நோட்டீஸில் அவை முன்னவர் திரு லஷ்மண் கிரியெல்லா கையெழுத்திட்டுள்ளார்

கூறப்படுகிறது